ஐநாவின் பருவநிலை உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார்

பாகிஸ்தானில் பாவாகோட் தீவிரவாத முகாம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் இந்தியா எந்தவொரு நிலைமையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் கிஷ்த்வார் மாவட்டத்தில் மூன்று தீவிரவாதிகளை ஜம்மு கஷ்மீர் காவல் துறையினர் கைது

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார் இனி விரிவான செய்திகள் அரசு முறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா பொதுச் செயலாளர் அழைத்துள்ள பருவநிலை உச்சி மாநாட்டில் உரையாற்ற உள்ளார் இதற்காக இன்று பிற்பகல் அவர் நியூயார்க் சென்றடைந்தார் இந்த கூட்டத்தில் பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி அனைவருக்கும் சுகாதாரம் போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர் சா்வதேச மற்றும் பிராந்திய அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐநா தலைமையகத்தில் காந்தி சூரிய சக்தி பூங்காவையும் காந்தி அமைதி தோட்டத்தையும் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார்

நடப்பு ஆண்டு வேளாண் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி இயல்பைவிட கூடுதவாக இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது

பாகிஸ்தானில் பாலாகோட் தீவிரவாத முகாம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் இந்தியா எந்தவொரு நிலைமையயும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ரானுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள ரானுவ அதிகாரிகள் பயிற்சி நிறுவனத்தில் இளம் தலைவர்கள் பயிற்சித் திட்டத்தை இன்று அவர் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார்

உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பயிற்சித் திட்டத்தின் மூலம் அதிகாரிகள் அல்லாத ரானுவ வீரர்கள் ரானுவ சேவை தேர்வாணை வாரியம் நடத்தும் தேர்வில் வெற்றிபெற்று அதிகாரிகளாக பணி நியமனம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சின்டன் ஷிவிரையொட்டி இன்று புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் உற்பத்தியாகும் எஃகு உலக தரம்வாய்ந்ததாக உள்ளது என்றார்

எரிசக்தியின் முறையான பயன்பாட்டை கண்காணிக்கும் வகையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் போக்குவரத்து செலவை கணிசுமான அளவில் குறைப்பதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் நீர் வழித்தடங்களை மேம்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து செலவை கணிசமான அளவுக்கு குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மெத்தனால் இயற்கை எரிவாயு மின்சாரம் சூரியசக்தி ஆகியவற்றின் பயன்பாட்டை நீர் வழிப் போக்குவரத்தில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஜம்மு கஷ்மீரில் நான்கு வெவ்வேறு சம்பவங்களில் தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஜம்முவில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த ஜம்மு மண்டல காவல் துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த இரண்டு தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார் கிஷ்ட்வார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆஸாத் உசைன் நிஸாத் அகமது நிஸார் அகமது ஷேக் ஆகிய இந்த மூவரும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் நான்கு பயங்கரவாத சும்பவங்களில் ஈடுபட்டதாக அவர் கூறினார் இவர்களோடு தொடர்புடைய வேறு பலரையும் கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஷேக் மற்றும் உசைனின் வீடுகள் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதும் புலனாய்வின் போது தெரியவந்ததாகவும் அவர் கூறினார் அங்கிருந்து துப்பாக்கிகள் கைத்துப்பாக்கிள் மற்றும் வெடிப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

பிஜேபியைச் சேர்ந்த சகோதர்கள் அனில்பரிகார் மற்றும் அஜித் பரிகாரை இந்த தீவிரவாதிகள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கிஷ்ட்வார் நகரில் சுட்டுக்கொண்றதாகவும் ஜம்மு காவல் துறை தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது மக்களுக்கு நோய்த் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பது உடனடி மீட்பு பனிகளில் ஈடுபடுவது பழுதுபட்ட சாலைகளை சீரமைப்பது தடையில்லா மின்சாரம் வழங்குவது மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கச் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மழைக்காலங்களில் கீழே விழும் மரங்களை உடனடியாக அகற்றுவதற்கு தேவையான மரம் அறுக்கும் எந்திரங்கள் வெள்ளநீரை வெளியேற்றுவதற்கான மின்மோட்டார் ஆகியவற்றை தயார் நிலையில் வைக்குமாறு சும்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் மத்திய மாநில அரசு துறை அதிகாரிகள் முப்படை அலுவல்களுடன் மழை குறித்த முன்னேற்பாடு நடவடிக்கை குறித்த ஆலோசனைகளை நடத்த வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பேரிடர் குறித்த தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக டி என் ஸ்மா்ட் செயலி மற்றும் சமூக வலைதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது

விக்ரவாண்டி தொகுதியில் சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் நாங்குநேரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாா் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் விக்ர்வாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திரு கப்ரமணியன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதனிடையே இந்த இரண்டு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்தியன வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு எமய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்